பயனியா ரயில் சேவை நாளை முதல் தொடங்கப்படுவதையொட்டி அதற்கான முன்பதிவு இன்று மாலை தொடங்கியது

மாநிலங்களின் முதலமைச்சா்களுடன் ஐந்தாவது முறையாக காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளில் மாநில அரசுகள் சிறப்பாக பணியாற்றியதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தாா் அடுத்தகட்ட நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் வருங்காலங்களில் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது முக கவசம் அணிவது உள்ளிட்ட அனைத்து அறிவுரைகளையும் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இத்தகைய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மூலம் நோய் தொற்றை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொருளாதார நடவடிக்கைகள் செயல்ட தொடங்கியதையும் அவா சுட்டிக்காட்டினார் இது வருங்காலத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

நிலுவையில் உள்ள சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையையும் விடுவிக்க வேண்டும்

தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஆயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும்

சென்னையில் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் ரயில் மற்றம் விமான சேவையை இம்மாதம் இறுதி வரை தொடங்க வேண்டாம் என்ற கோிக்கைகளையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனினாமி இந்த ஆலோசனையின் போது வலியுறுத்தினார் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்களுக்கும் வல்லநர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் விடுத்து வாழ்த்துச் செய்தியில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாட்டின் சுய சாா்பு தன்மையை ஊக்கப்படுத்தும் அறிவியல் கண்டு பிடிப்புகளை உருவாக்கும் அனைவருக்கும் தாம் புகழாரம் சூட்டுவதாகக் கூறியுள்ளார்

அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து அராய்ச்சியாளர்களுக்கும் தாம் பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

தொழில்நுட்பம் வாயிலாக விசாயிகளை இணைக்கும் பிரதம் திரு நரேந்திரமோடியின் கனவு தற்போது நனவாகி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இதன்மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெறுவாா்கள் என்றும் திரு நேரந்திரசிங் தோமா் நம்பிக்கை தெரிவித்தார்

தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

குறுகிய காலத்தில் பல்வேறு தீர்வுகளை வழங்கியதற்காக விஞ்ஞானிகள் தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்களின் செயல்பாடுகளும் சிறப்பாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ககாதாரத்துறை இணை செயலர் திரு லவ் அகா்வால் இந்த நோய் தொற்றினால் லேசாக பாதிக்கப்பட்டு மூன்று நாட்கள் காய்ச்சல் இல்லை என்றால் பத்து நாட்களுக்குப் பிறகு அவா்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவாா்கள் என்று தெரிவித்தாா் இதற்காக பரிசோதனை மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இவ்வாறு வீட்டிற்கு அனுப்பப்படுபவா்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தபப்டுவாா்கள் என்றும் அவர் கூறினார்

இதன் மூலம் ஐந்து வட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளா்கள் அவா்களது சொந்த ஊா்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் உள்துறை இணைச் செயலர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தங்கியுள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஸ்ராமிக் சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் மூலம் அனுப்பு வைப்பதற்காள நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென்று உள்துறை செயலா் திரு அஜய் பல்லா கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இடம் பெயர்ந்த தொழிலாளர்கள் சாலை மற்றும் ரயில் தண்டவாளங்கள் வழியாக நடந்து வருவது ஆபத்தானது மற்றும் கவலைக்குரிது என்று குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு நடந்து வருபவாகளை தடுத்து நிறுத்தி அவாகளை முகாம்களில் தங்க வைத்து உணவு உள்ளிட்ட வசதிளை ஏற்படுத்தி தருமாறு அறிவுறுத்தியுள்ளார் அவர்களை சொந்த ஊ்களுக்கு ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கும் வரை அவர்களை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் தங்கியுள்ள வெளி மாநில தொழிலாளா்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலுடன் ரயில் மூலம் அவரவர் மாநிலங்களுக்கு படிப்படியாக அனுப்பி அவைக்க அனைத்து வகையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எனவே அதுவரை வெளி மாநில தொழிலாளா்கள் முகாம்களிலேயே தங்கி இருக்குமாறும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பயணியா் ரயில் சேவை நாளை முதல் படிப்படியாக இயக்கப்படும் என்ற ரயில்வே அறிவித்துள்ளது

இரு மார்க்கங்களிலும் நடைபெறவுள்ள இந்த ரயில் சேவைக்கான முன்பதிவு இன்று மாலை தொடங்கியது இணையதளம் வாயிலாக மட்டுமே முன்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது